செயல்பட வேண்டுமென்று பிரதம் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

கிரிக்கெட் போட்டி நாளை அகமதாபாத்தில் தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் சுயசார்பு இந்தியா இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கு இளைஞர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டுமென்று பிரதமா் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளாா் மத்திய நிதி நிலை அறிக்கையில் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடுகள் குறித்து இன்று காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் உரையாற்றினார் கல்வியையும் திறன் மேம்பாட்டையும் கயசாா்பு இந்தியா இயக்கத்தின் வளா்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார் இளைஞர்கள் கல்வி அறிவு மற்றும் திறன் மேம்பாட்டில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற நோக்கில் புதிய தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் அறிவையும் ஆராய்ச்சியையும் குறுகிய வட்டத்திற்குள் வைத்திருப்பது நாட்டுக்கு இழைக்கும் அநீதியாகும் என்று குறிப்பிட்ட பிரதமர் விவசாயம் விண்வெளி அணுசக்தி ராணுவ ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி திட்டங்களில் இளைஞா்களை ஈடுபடுத்த அரசு உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்தாா் தேசிய கல்விக் கொள்கையில் அனைத்து இந்திய மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாகக் குறிப்பிட்ட பிரதமா் உலக அளவில் உள்ள சிறந்த கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சிகளை அந்தந்த மொழிகளில் அறிமுகப்படுத்த வேணடுமென்று கேட்டுக் கொண்டார்

இந்த தடுப்பூசி அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது முன்னதாக ஆயுஷமான் பாரத் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் மருத்துவ திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் தனியார் மருத்துவமனைகளுக்கு மட்டும் மத்திய அரச அனுமதி அளித்திருந்தது

கடந்த ஆண்டு அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்வடிவிற்கு ஆளுநர் திரு சத்யதேவ் நாரயன் ஆரியா நேற்று ஒப்புதல் அளித்துள்ளார்

இந்த சுட்டத்தை நடைமுறைப்படுத்தாத தனியார் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில அரசு எச்சரித்துள்ளது குஜராத் மாநிலத்தின் வரும் நிதியாண்டுக்கான காகிதமில்லா நிதி நிலை அறிக்கையை அம்மாநில துணை முதலமைச்சரும் நிதி அமைச்சருமான திரு நிதின் படேல் இன்று சுட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் சுட்டமன்ற உறுப்பினா்களும் அதிகாரிகளும் பொதுமக்களும் பட்ஜெட் பற்றிய விவரங்களை அழிநது கொள்வதற்கு குஜராத் பட்ஜெட் என்கிற செயலியை அம்மாநில அரசு ஏற்கனவே அறிமுகப்படுத்தியது எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் நடவடிக்கையை பாகிஸ்தான் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று ஐ நா மனித உரிமைகள் ஆணையத்தில் இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது

இக்கூட்டத்தில் பேசிய இந்திய பிரதிநதி திரு பவன்குமார் பாதே பயங்கரவாதிகளாக அறிவிக்கப்பட்வா்களுக்கு பாகிஸ்தான் அரசு நிதியுதவி வழங்கி வருவதாக குற்றம் சாட்டினாா் ஐ நா வால் பயங்கரவாதிகள் என்று பிரகடணம் செய்யப்பட்டவர்களுக்கு பாகிஸ்தான் அரசு ஆதரவளிப்பதுடன் அவா்களுக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளதாகவும் அவா் கூறினாா் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளில் இன்று தொடங்கிய சர்வதேச கூட்டு விமான பயிற்சியில் இந்திய விமானப்படை முதல் முறையாக பங்கேற்றுள்ளது

இந்நாளைபொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் வன உயிரினங்களின் பாதுகாப்புக்காக பணியாற்றி வரும் அனைவருக்கும் தமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதாகக் கூறியுள்ளார் இந்தியாவில் சிங்கம் புலி சிறுத்தைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகித்து வருவதாகக் கூறியுள்ள பிரதம் வனங்களையும் வன உயிரினங்களை காப்பதற்கும் மக்கள் அனைத்து வகைகளிலும் உதவிட வேண்டுமென்று கேடடுக் கொண்டுள்ளார் மத்திய வனத்துறை அமைச்ச் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் விடுத்துள்ள செய்தியில் வனவிலங்குகளை பாதுகாப்பதில் இந்தியா சிறந்து விளங்குவதாகக் குறிப்பிட்டுள்ளாா்

அழிந்து வரும் சிறுத்தை இனங்களை பாதுகாக்க மத்திய அரசு புதிய திட்டம் வகுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் பணிகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் அந்தந்த தொகுதிகளில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மூலம் வாக்களிக்க தனி வாக்குக்சாவடி அமைக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு வரும் எட்டாம் தேதிக்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான மனு இன்று தலைமை நீதிபதி திரு சஞ்ஜீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி திரு செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோரைக் கொண்ட அமர்வு முள் விசாரணைக்கு வந்தபோது மனு தொடர்பாக விளக்கம் அளிக்க அவகாசம் வழங்க வேண்டுமென்று தேர்தல் ஆணையம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது இதனை ஏற்றுக் கொண்ட நீதபதிகள் வரும் ளட்டாம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டுமென்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டனர் நாகாலாந்து மாநில அரசு முதல் முறையாக நாட்டில் உள்ள பிற பகுதிகளுக்கு சரக்கு விமான சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது

நாகாலாந்து தோட்டக்கலைத் துறை இந்திய விமாள ஆணையம் ஏர் இண்டியா இண்டிகோ ஆகியவை இணைந்து இந்த சரக்கு விமான சேவையை தொடங்கி உள்ளன இதற்காக தனியாக ஒரு சரக்கு சேவை முனையம் அமைக்கப்படும் என்று இந்திய விமான ஆணையத்தின் மண்டல செயல் இயக்குநர் திரு சுரேஷ் தெரிவித்துள்ளார்

முதல் முறையாக இந்திய விமானப்படையின் சீனுக் ஹெலிகாப்டர் இந்த மீட்புப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்

மீட்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர்கள் மாணவர்கள் மற்றும் சிகிச்சைக்காக சென்ற மக்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேற்குவங்க மாநிலத்தில் திரணமூல் காங்கிரஸ் கட்சியைச் சேந்த மற்றும் ஒரு சுட்டமன்ற உறுப்பினர் அக்கட்சியிலிருந்து விலகி பிஜேபி யில் இணைந்தார் அம்மாநிலத்தில் சுட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிவையில் ஆளும் திரிணமூல் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜிதேந்திர திவாரி பிஜேபி யில் சேர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான நான்காவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை அகமதாபாத்தில் தொடங்குகிறது நான்கு போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற ஆட்டக் கணக்கில் முன்னிலையில் உள்ளது

ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆட்டத்தில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்திய வீரர் கிடாம்பி புரீகாந்த் மற்றொரு இந்திய வீரர் சமீர் வர்மாவை எதிர் கொள்கிறார்